கட்சிகள் வேட்பாளர்கள் பட்டியலைஅறவித்துவருகின்றன

இந்தியா தென்கொரியாஅணியைஎதிா்த்து இன்றுவிளையாடுகிறது

கிங்ஸ் அணிவெற்றிபெற்றுள்ளது

பாட்னாவில் நேற்று நடைபெற்றசெய்தியாளர்கள் கூட்டத்தில் பிஜேபி ஐக்கிய ஜனதாதள் மற்றும் லோக்ஜனசக்திதலைவர்கள் கூட்டாக இதற்கானஅறிவிப்பைவெளியிட்டனர் மத்தியஅமைச்சா் திருரவிசங்கர் பிரசாத் பாட்னாசாஹிப் தொகுதியில் போட்டியிடுகிறார் இந்ததேர்தலில் லோக் ஜனசக்திதலைவர் திருராம்விலாஸ் பஸ்வான் போட்டியிடவில்லை

பசுபதிகுமார் பராஸ் ஹாஜிபூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார் நவாடாசட்டப்பேரவைதொகுதிக்கான இடைத்தேர்தலில் ஐக்கிய ஐனதாதள் கட்சியின் திருகுஷால் யாதவ் போட்டியிடுகின்றார் தெக்ரிதொகுதிக்காள இடைத்தேர்தலில் பிஜேபிபோட்டியிடும் என்றும் வேட்பாளர் பெயர் பின்னர் அறிவிக்கப்படும் என்றுஅக்கடசிதெரிவித்துள்ளது

காங்கிரஸ் கட்சியின் மூத்ததலைவரானதிருதிக்விஜய் சிங் போபல் தொகுதியில் போட்டியிடுகிறார்

மற்றொரு மூத்ததலைவரானதிருமல்லிகாஅர்ஜூன கார்கேகர்நாடாகவில் உள்ளகுல்பா்காதொகுதியிலிருந்துமீண்டும் போட்டியிடுகிறாா் என்றும் உத்தராகான்ட் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சா் திருஹரிஷ்ராவத் நயனிடால் தொகுதியிலிருந்தபோட்டியிடுகிறார் என்றும் காங்கிரஸ் கட்சிஅறிவித்துள்ளது மணிஷ் கந்துரி கார்வால் தொகுதியில் போட்டியிடுவதாகஅறிவிக்கப்பட்டுள்ளது

குறித்தஅறிவுறுத்தலைஅனைத்தும்டகங்களுக்கும் இத முதல்முறையாக சமூக வலைதளங்களுக்கும் தேர்தல் ஆணையம் அனுப்பியுள்ளது

புல்வாமாதாக்குதல் தொடர்பாககாங்கிரஸ் கட்சிதலைவர்களில் ஒருவரானதிருசாம்பிட்ரோடாதெரிவித்தள்ச்சைகுரியகருத்துக்குமத்தியஅமைச்ச் திருபியூஷ்கோயல் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் பிஜேபி தீவிரவாதிகளின் தாக்குதலுக்குதக்கபதிலடிகொடுத்துவருவதாகதெரிவித்தாா் காங்கிரஸ் கட்சி தீவிரவாதிகளிடம் பரிவுடன் நடந்துகொள்வதாகஅவர் குற்றம் சாட்டினார் ஹைதராபாத்தில் காவலாலிதான் என்றபிரச்சாரத்தில் பங்கேற்றமத்தியஅமைச்சர் நானும் பியூஷ்கோயல் காங்கிரஸ் கட்சியின் திருசாம்பிட்ரோடாதெரிவித்தகருத்துதீவிரவாதிகள் மீதானஅக்கட்சியின் நிலையைவெளிப்படுத்துவதாகஉள்ளதுஎன்றுகூறினார்

கடற்படையின் புதியதளபதியாக வைஸ் அட்மிரல் கரம்பீர் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார்

பரம் விசிஸ்ட் சேவர் மற்றும் அதிவிசிஸ்ட் சேவாஆகியபதக்கங்களையும் இவர் பெற்றுள்ளார் காசநோயற்ற இந்தியாவைஉருவாக்கஅனைவரும் பாடுபடவேண்டுமென்றுகுடியரசுத் தலைவா் திருராம்நாத் கோவிந்த் கேட்டுக்கொண்டுள்ளார் உலககாசநோய் விழிப்புணர்வு தினத்தையொட்டிஅவர் வெளியிட்டுள்ளசெய்தியில் மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த இலக்கைஅடையமுயற்சிக்கவேண்டும் என்றுவேண்டுகோல் விடுத்துள்ளார்

இதுதான் நேரம என்பது இந்தஆண்டுக்கானகாசநோய் தினததின் மையகருத்தாகும்

தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் குடுபிடித்துள்ளது அஇஅதிமுக இணைஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திருஎடப்பாடிபழனிசாமி வேலூரில் நேற்றுபிரச்சாரம் மேற்கொண்டார்

தமிழகத்தில் மேலும் புதியதிட்டங்களைநிறைவேற்றவும் மத்தியில் ஒருநிலையானஆட்சிஅமையவும் தங்களதுகூட்டணிக்குஆதரவளிக்குமாறுஅவர் கேட்டுக் கொண்டார் ஆனால் திமுகஆட்சியில் பாலாற்றில் ஒருதடுப்பணைக் கூட கட்டப்படவில்லைஎன்றும் அவர் தெரிவித்தார்

முன்னாள் முதலமைச்சர் ஜெயலவிதாவின் மரணத்தில் உள்ளமர்மங்கள் மூடி மறைக்கப்படுவதாகவும் திமுகஆட்சிக்குவந்தால் இதுகுறித்துவிசாரணைநடத்தப்படும் என்றும் திமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் திருவண்ணாமலையில் நேற்றுபிரச்சாரம் திருப்பரங்குன்றம் இடைத் தேர்தலின்போதுஜெயலலிதாவின் கைரேகைபெறப்பட்டதில் முறைகேடுநடைபெற்றிருப்பதாகத் தெரிவித்தார் தமிழகத்தில் திமுகஆட்சியில் இருந்தபோதமேற்கொள்ளப்பட்டபல்வேறுதிட்டங்களைசுட்டிக்காட்டியஅவர் திமுக அங்கம் வகித்தமத்தியஅரசின் சார்பில் நிறைவேற்றப்பட்டதிட்டங்களையும் பட்டியலிட்டார்

குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவருக்குபதவிப்பிரமாணம் செய்துவைத்தார் சுல்தான் அஸ்லான் ஷா கோப்பைக்கானஹாக்கிபோட்டியின் இன்றுமதியம் நடைபெறும் ஆட்டத்தில் இந்திய அணி தென்கொரிய அணியை எதிர்த்துவிளையாடுகிறது

வரும் செவ்வாய் கிழமைமலேசியஅணியைஎதிா்த்து இந்தியஅணிவிளையாடுகிறது அதற்குஅடுத்தநாள் கனடாவைஎதிர்த்துவிளையாடுகிறது போலந்துஅணியுடனானபோட்டிவரும் வெள்ளிக்கிழமைநடைபெறுகிறது

சென்னைஅணியின் ஹர்பஜன்சிங் இம்ரான் தாஹித் தவா மூன்றுவிக்கெட்டுகளையும் ரவீந்திர ஐடேஜா இரண்டுவிக்கெட்டுகளையும் வீழ்த்தினார்கள் ஹர்பஜன் சிங் இந்தமுதலாவதுஆட்டத்தில் ஆட்டநாயகனாகஅறிவிக்கப்பட்டார் இந்தஆண்டுதொடக்கவிழாஎதுவும் நடைபெறாமல் போட்டிகள் தொடங்கியது தொடக்கவிழாவிற்கானசெலவு பணத்தைமுழுவதுமாக புல்வாமாவில் நடைபெற்றதீவிரவாததாக்குதலில் உயிரிழந்தமத்தியபாதுகாப்பு படைவீரர்களின் குடும்பங்களுக்குநன்கொடையாகஅளிக்கப்பட்டது

இந்தபோட்டி இன்றுமாலைநான்குமணிக்குதொடங்குகிறது மும்பையில் நடைபெறும் மற்றொருபோட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி தில்லிகேப்பிடல் அணியைஎதிர்த்துவிளையாடுகிறது